நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார் மறைந்த பிரபல திரைஇசை பின்னணிப் பாடகர் எஸ்பிபி யின் உடல் சென்னையை அடுத்த தாமரைப்பாக்கத்தில் அவரது பண்ணை வீட்டில் இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டது புதுச்சேரியில் பொதுப் போக்குவரத்தை தொடங்குவது தொடர்பாக முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தலைமையில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது

பிரதமர் திரு

பருவநிலை மாற்றம் நீடித்த வளர்ச்சி தீவரவாதத் தடுப்பு நடவடிக்கைகளில் அதிக வெளிப்படைத் தன்மை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்தும் பிரதமர் இம்மாநாட்டில் உரையாற்றுகிறார் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் கின் பிறந்தநாளை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார்

மன்மோகன் சிங் நீண்ட காலம் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்வதாக தன் வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார் புதுச்சேரியில் கொரோனா நோய்த் தொற்று பரவல் சமயத்தில் பேருந்து போக்குவரத்தை தொடங்குவது தொடர்பாக முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தலைமையில் சட்டப்பேரவை கமிட்டி அறையில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் வருவாய் துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் போக்குவரத்துத் துறைச் செயலர் முதலமைச்சரின் செயலர் போக்குவரத்துத் தறை இயக்குனர் வட்டாரப் போக்குவரத்து அதிகாரி ஆகியோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர்

நாராயணசாமி அறிவித்திருப்பது ஒரு மாநிலத்தின் முதலமைச்சருக்கு உகந்த செயல் அல்ல என்று அஇஅதிமுக புதுச்சேரி சட்டமன்றக் கட்சித் தலைவர் திரு அன்பழகன் கூறியுள்ளார் இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமூக இடைவெளியைக் கடைப்பிடிக்க வலியுறுத்தும் மாண்புமிகு முதலமைச்சரே இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருப்பது தவறான ஒன்று என்றும் பல்வேறு இடர்பாடுகளுக்கு இடையே கடமையாற்றி வரும் காவல்துறையினரைக் கொச்சைப் படுத்தும் விதமாக முதலமைச்சரின் அறிவிப்பு உள்ளது என்றும் கூறியுள்ளார் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று துணைநிலை ஆளுனருக்கு அஇஅதிமுக சார்பில் கடிதம் எழுதி உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பிஜேபி தேசிய நிர்வாகிகள் பட்டியலை அக்கட்சி மேலிடம் இன்று அறிவித்துள்ளது தேசிய செயலாளர் பொறுப்பில் இருந்த தமிழகத்தைச் சேர்ந்த திரு

ராஜா மற்றும் தேசிய பொதுச்செயலாளர் பொறுப்பில் இருந்த திரு முரளீதர் ராவ் ஆகியோர் பெயர் புதிய பட்டியலில் இடம் பெறவில்லை கட்சியின் தேசிய துணைத் தலைவர்கள் தேசிய பொதுச் செயலாளர்கள் தேசிய அமைப்புச் செயலாளர்கள் தேசிய இணை பொதுச் செயலாளர்கள் மற்றும் தேசிய செயலாளர்கள் மற்றும் பொருளாளர் இணை பொருளாளர் மத்திய அலுவலக செயலாளர் தேசிய சமூக வலைத்தளம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப தேசிய பொறுப்பாளர் விவசாயப் பிரிவு சிறுபான்மையினர் பிரிவு எஸ் எசி எஸ்டி பிரிவு இளைஞர் அணிப் பிரிவு தேசிய செய்தித் தொடர்பாளர்கள் உள்ளிட்ட பொறுப்புகளுக்கு நிர்வாகிகள் அறிவிக்கப் பட்டுள்ளனர்

பாலசுப்ரமணியத்தின் சென்னையை உடல் அடுத்த செங்குன்றத்தில் உள்ள தாமரைப்பாக்கம் என்ற கிராமத்தில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் காவல்துறையினரின் மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது எஸ்பிபி யின் மகன் திரு

பி சரண் இறுதிச் சடங்குகளை மேற்கொண்டார் முன்னதாக ஆயிரக் கணக்கான ரசிகர்கள் நீண்ட வரிசையில் நின்று எஸ்பிபி க்கு அஞ்சலி செலுத்தினர் திரைஉலகப் பிரமுகர்களும் ஏராளமாகத் திரண்டு எஸ்பிபி க்கு கண்ணீர் மல்க விடைகொடுத்தனர் இதுபற்றி எமது செய்தியாளர் ஆர் சிதம்பரநாதன் வழங்கும் கூடுதல் தகவல்

ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து பொருட்களை வழங்கும் மாத விழா விழுப்புரத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித் திட்டத்தின் கீழ் இன்று நடைபெற்றது பேரீச்சை மணிலா உள்ளிட்ட சத்து நிறைந்த பொருட்கள் அடங்கிய பெட்டகங்கள் வழங்கப்பட்டன கானை அங்கன்வாடி மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வட்டார அலுவலர் இந்த பெட்டகங்களை வழங்கினார்

இதுகுறித்து விசாரணை நடத்த உக்ரைன் அதிபர் திரு வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி உத்தரவிட்டுள்ளார் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் சென்னை திருவள்ளுர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார் மறைந்த பிரபல திரைஇசை பின்னணிப் பாடகர் எஸ்பிபி யின் உடல் சென்னையை அடுத்த தாமரைப்பாக்கத்தில் அவரது பண்ணை வீட்டில் இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டது